தமிழகத்தில் நதிகளிலும் கால்வாய்களிலும் கழிவுநீர் கலப்பதை தடுப்பதற்கு மேற்கொண்ட நடவடிக்கை குறித்த அறிக்கையை தாக்கல் செய்ய தலைமைச் செயலருக்கு சென்னை உயா்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது உருமாறிய கோவிட் கொற்றுக்கு எதிராக உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட கோவாக்ஸின் தடுப்பு மருந்து வலுவாக செயல்படுகிறது என்று இந்திய மருத்துவ ஆராய்ச்சிக் கவுன்சில் தெரிவித்துள்ளது

சென்னை சூப்பர் கிங்ஸ் கொல்கத்தா நைட் ரைடர்ஸை எதிர்கொள்கிறது

மாவட்ட தேர்தல் அதிகாரிகள் மற்றும் காவல்துறை அதிகாரிகளுடன் வாக்கு எண்ணிக்கை குறித்து இன்றுமாலை விவாதிக்கப்படும் என்றும் அவர் கூறினார்

விழுப்புரம் மாவட்டம் நரையூர் கிராமத்தில் பாசன கால்வாயில் கழிவுநீர் வெளியேறுவதாக குற்றம் சாட்டி தாக்கல் செய்யப்பட்ட பொதுநலமனுவை இன்று விசாரித்த தலைமை நீதிபதி திரு சஞ்சீவ் பானர்ஜி தலைமையிலான அமர்வு இதற்கான உத்தரவை பிறப்பித்தது நதிகள் மற்றும் கால்வாய்களில் கழிவுநீரை வெளியேற்றுவதால் நீர் மாசடைவதாகவும் இதைத்தடுக்க வேண்டியது அவசியம் என்றும் குறிப்பிட்டனர் மாவட்ட ஆட்சியர் மற்றும் அதிகாரிகள் இப்பகுதிக்கு நேரில் சென்று தேவைப்பட்டால் கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம் அமைக்க ஆய்வுசெய்து உத்தரவிட்டனர் மேலும் தமிழகம் முழுவதும் நதிகள் கால்வாய்களில் கழிவுநீர் வெளியேறுவதை தடுக்கவும் தேவைப்படும் இடங்களில் சுத்திகரிப்பு நிலையங்களை அமைக்க நடவடிக்கை எடுக்கவும் அனைத்து மாவட்ட அறிவுறுத்த தலைமைச் செயலருக்கு நீதிபதிகள் ஆணையிட்டனர் இது தொடர்பான விரிவான அறிக்கை தாக்கல் செய்யவும் அறிவுறுத்தி உள்ளனர் ரயில் சேவை தமிழகத்தில் இரவுநேர ஊரடங்கு மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் முழு ஊரடங்கு காரணமாக சென்னை ரயில்வே கோட்டம் புறநகர் ரயில் சேவையில் பல்வேறு மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளன

திருத்தப்பட்ட புறநகர் ரயில் சேவைகளுக்கான புதிய கால அட்டவணை நாளை முதல் நடைமுறை படுத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது

குடிமைப் பணியாளர்கள் மக்களின் நலம் சார்ந்த பணிகளில் தங்களை முழுமையாக அர்ப்பணித்து செயலாற்றுவதை போற்றும் வகையில் இத்தினம் கொண்டாடப்படுகிறது இந்நாளையொட்டி பிரதமர் திரு நரேந்திரமோடி வெளியிட்டுள்ள டிவிட்டர் செய்தியில் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் பணியாற்றும் பல்துறை குடிமைப் பாணியாளர்களுக்கு தமது வாழ்த்துக்களை உரித்தாக்கி உள்ளார் தேசத்தை முன்னெடுத்துச் செல்வதில் குடிமைப் பணியாளர்கள் அயராது பணியாற்றி குடிமக்களுக்கு சிறப்பான சேவையாற்றுவதாக அவர் பாராட்டிள்ளார் குடியரசு தலைவர் திரு

கோவாக்ஸின் உருமாறிய கோவிட் கொற்றுக்கு எதிராக உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட கோவாக்ஸின் சிறப்பாக செயல்படுகிறது என்று இந்திய மருத்துவ ஆராய்ச்சிக் கவுன்சில் தெரிவித்துள்ளது நம்நாட்டின் பலபகுதிகளிலும் பிறநாடுகளிலும் அண்மையில் நடத்தப்பட்ட மருத்துவ பரிசோதனைகளில் இது கண்டறியப்பட்டுள்ளதாகவும் இக்கவுன்சில் கூறியுள்ளது உருமாறிய பிரிட்டன் வைரஸ் மற்றும் பிரேசில் நாட்டு வைரஸின் வீரியத்தை கோவாக்ஸின் தடுப்பு மருந்து செயலிழக்கச் செய்ததாகவும் மருத்துவ கவுன்சில் எடுத்துரைத்தது

இருப்பினும் கோவிட் தொற்று தொடர்ந்து அதிகரித்து வருவதாகவும் இதனால் குணமடைவோரின் விகிதம் தொடர்ந்து குறைந்து வருவதாகவும் அமைச்சகம் தெரிவித்துள்ளது

மகராஷ்டிரம் அதனைத் தொடர்ந்து டெல்லியிலும் கோவிட் மரணங்கள் அதிகளவில் பதிவாகி உள்ளன

சென்னை மாநகர போக்குவரத்துக்கழக தலைமையகத்தின் பணியாளர்களுக்கு கோவிட் தடுப்பூசி செலுத்தும் பணியை பார்வையிட்ட பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர்

விமான ஒடுதளத்தில் தீயணைக்கும் செயல்முறை விளக்கங்கள் இன்று செய்து காட்டப்பட்டன

மும்பையில் இரவு ஏழரை மணிக்கு நடைபெறும் ஆட்டத்தில் சென்னை சூப்பர் கிங்ஸ் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் உடன் மோதுகிறது